உருவாக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப் படையில் நாளை முறைப்படி இணைக்கப்படுகின்றன

பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

இணைக்கப்பட்டது பெரிய உணவகங்களின் உணவுப் பொருட்கள் ஆள்லைனில் விற்கப்படுவது போன்று சாலையோர உணவுக்கடை வைத்திருப்போரின் உணவுகளை விற்பனை செய்ய இணையதளம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுயநிதி திட்ட செயல்பாடு குறித்து மத்தியப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகளுடன் இன்று அவர் காணொளிக் காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

வியாபாரிகள் தங்களது உணவு தயாரிப்புகளை ஆள்லைன் முறையில் விற்பனை செய்ய முன்வந்தால் அதற்கான முயற்சிகளை அரசு மேலும் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சாலையோர வியாபாரிகள் டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தை பெருமளவில் பின்பற்றமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

தங்களது செல்ஃபோன்கள் மூலம் பணப்பரிமாற்றம் செய்வதை பெரிதும் விரும்புவது தெரியவந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

நரேந்திர மோடி பிற மாநிலங்களும் இதனை முன்னுதாரணமாக கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நாடுமுழுவதும் உள்ள பெருநகரங்களில் வியாபாரம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதமரின் சுயநிதி திட்ட பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பெருந்தொற்றுப் பரவல் கடும் வெயில் கனமழை கடும் குளிர் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது ஏழை எளியோர் தான் அதிக அளவில் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏழைகளின் துயரத்தைப் போக்க முந்தைய ஆட்சிகளில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கடந்த ஆறான்டுகளில் தான் ஜன்தன் எனப்படும் அனைவருக்கும் வங்கி சேவை போன்ற திட்டமிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார்

ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதோடு அதற்கு மாற்றாக மண்குவளைகள் பயன்பாட்டை அதிகரிக்குமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார் மீன்வளத் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

இதன்மூலம் ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இந்த செயலியில் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகள் தடுப்பூசிகள் போட வேண்டிய நாள் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷாய்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க மாஸ்கோ சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் கிர்கிஸ்தான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் திரு சிங்கிஸ் அய்தர்பெக்கோவ் வுடன் பல்வேறு இருதரப்பு மற்றும் பிராந்திய நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தியதாகவும் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிர்கிஸ்தான் நாட்டிலிருந்த இந்தியர்கள் தாயகம் திரும்ப ஒத்துழைப்பு அளித்ததற்காக அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிரோஜிதின் முஹிரிதின் னுடன் இதேபோன்றட நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்போதம் பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் இருநாடுகளுக்கும் இடையிலாள ஒத்துழைப்பு மிகவும் போற்றத்தக்கது என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப் படையில் நாளை முறைப்படி இணைக்கப்படுகின்றன அம்பாலா விமான தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி

இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் உள்ளிட்டவர்களுடன் ஃபிரான்ஸ் அமைச்சர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார்

மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

இத்தேர்வினை எழுதிய மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தென்னிந்தியாவின் முதவாவது விவசாயிகள் ரயில் போக்குவரத்தை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆந்திராவின் அனந்த்பூரிலிருந்து தில்லியில் உள்ள ஆதர்ஷ் நகருக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய திரு நரேந்திரசிய் தோமர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதில் இந்த ரயில் சேவை முக்கியப் பங்கு வகிக்கும் என்றார் தோட்டக்கலை விளைபொருட்களை சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல கிஸான் உடான் என்ற திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவிக்கு மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டனி சார்பில் ஐக்கிய ஐனதா தளம் கட்சியைச் சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் சிங் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஏற்களவே இப்பதவியில் இருந்த திரு ஹரிவன்ஸ் சிங்கின் பதவிக்காலம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அவர் இப்பொறுப்பிற்கு போட்டியிடுகிறார் புதிய துணைத்தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரின்போது நடைபெறவுள்ளது தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திரு ஹரிவன்ஸ் சிங் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளபோதிலும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக் கட்சிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன

மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒத்தி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது கோவிட் தொற்றுப் பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒத்தி வைக்கக் கோரி ஏற்கனவே தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் நீட் மற்றம் ஜே

தேர்வுகள் ஏற்களவே நடத்தி முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நீட் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளது வார இறுதி நாட்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த முழுஊரடங்கும் தற்போது தளர்த்தப்பட்டிருப்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர்

தமிழகம் கேரளா இடையிலான முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை நீதிபதி ரோஹின்டன் நாரிமன் தலைமையிலான அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வந்த அமர்வுக்கு தலைமை வகித்த தலைமை நீதிபதி எஸ்

போப்டே தமது சகோதரர் இந்த வழக்கில் ஆஜராகி வருவதை அடுத்து விசாரணையிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவது பிரிவில் பராமரிப்புப் பணிகள் முடிவடைந்து முழுஅளவிலான உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருவதை அடுத்து இந்தப் பிரிவு மீண்டும் தேசிய மின்தொகுப்புடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது

தமிழக அரசு மேற்கொண்டு வரும் குடிமராமத்துப் பணிகள் காரணமாக நீர்வளம் பெருகி நடப்பாண்டில் மாநிலத்தின் வேளாண் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு